முகமது அமைப்பின் தலைமை கொல்லப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது

ஆணையர் திரு ராஜீவ் குமார் இன்று இடமாற்றம் செய்யப்பட்டார்

ராஜ்நாத் சிங் இன்று தொடங்கிவைத்தார்

சென்னையில் பிஜேபி பாமக ஆகிய கட்சிகள் அஇஅதிமுகவுடன் தனித்தனியாக நடத்திய இன்று பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பிஜேபியுடன் தொகுதிப் பங்கீடு குறித்த அறிவிப்பை அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் வெளியிட்டார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பியூஷ்கோயல் தேசிய ஜனநாயகக் கூட்டணியில் அஇஅதிமுக அங்கம் வகிக்கும் என்றார் மேலும் மக்களவைத் தேர்தலை மத்தியில் பிரதமர் திரு மோடி தலைமையிலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அஇஅதிமுக தலைவர்கள் வழிகாட்டுதலிலும் சந்திக்கவுள்ளதாக அவர் கூறினார்

மாநிலங்களவைக்கு பின்னர் நடைபெறும் தேர்தலில் பாமகவுக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

புநீநகரில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ரானுவ துணை ஜெனரல் கே எஸ் திவான் பிங்லேனா பகுதியில் ராணுவத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்ததாகவும் இதில் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் கூறினார் மத்திய ரிச்வ் காவல் படையினா் மீது புல்வாமாவில் நடைபெற்ற தாக்குதலுக்கு பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷ் ஈ முகமது அமைப்புதான் காரணம் என்றும் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஜ எஸ் ஜயின் ஆதரவுடன் இந்த சதித்திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்த தாக்குதல் சும்பவம் தொடர்பாக புலன்விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் சம்பவத்தில் காயம் அடைந்த வீரர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களின் நிலைமை சீரடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்தியில் பெரும்பான்மை பெற்ற நிலையான அரசு அமைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வாரணாசியில் இன்று நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் புதிய இந்தியாவின் தொடக்கம் உத்தரப் பிரதேசத்தில் இருந்து தான் தொடங்குகிறது என்றார் பெரும்பான்மைப்பெற்ற அரசு மத்தியில் அமைந்ததால் தான் இந்தியாவில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார் பல்வேறு மின்சாரத் திட்டங்கள் ரயில் மற்றும் சாலை வசதிகள் தங்கள் ஆட்சியில் கொண்டுவரப்பட்டதாக அவர் கூறினார் கடந்த நாள்கரை ஆண்டுகளில் அறிவியல் தொழில்நட்ப வளர்ச்சிக்கு உதவியதாக குறிப்பிட்ட அவர் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படட வந்தே பாரத் ரயில் ஒரு நல்ல உதாரணம் என்றும் தெரிவித்தார் அதேபோல புல்லட் ரயில் சேவையை தொடங்கி வெற்றி பெறுவோம் என்றும் அவர் கூறினார் முன்னதாக மின்சாரத்தால் இயங்கக் கூடிய ரயில் எஞ்சினை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் குரு ரவிதூஸ் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற விழாவின் போது பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் பின்னர் குரு ரவிதாஸுக்கு அஞ்சலி செலுத்தினார் அப்போது பேசிய அவர் குரு ரவிதாஸுன் சகோதரத்துவ பண்புகளும் மனிதநேய சேவையும் என்றும் மக்களின மனதில் நிலைத்து நிற்கும் என்றார் பாகுபாடில்லாத இந்தியாவை உருவாக்கி அனைவரையும் பராமரிப்பதே குரு ரவிதாஸின் கனவு என்றும் தமது அரசு அந்த பாதையில் செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் குரு ரவிதாஸை போன்ற தறவிகளின் போதனை இளைய சமுதாயத்திற்கு உற்சாகம் அளிக்கும் என்று தாம் நம்வுவதாக அவர் தெரிவித்தார் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மதன் மோகன் மாலவியா புற்று நோய் சிகிச்சை மையத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை ஏற்று பல காவல் துறை உயரதிகாரிகளை மேற்கு வங்க அரசு இன்று இடமாற்றம் செய்துள்ளது அதன்படி சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்கில் சிபிஐ ஆல் விசாரிக்கப்பட்ட கொல்கத்தா காவல் துறை ஆணையர் திரு ராஜீவ் குமார் இன்று குற்றவியல் விசாரணை அமைப்பிற்கு மாற்றப்பட்டார் கொல்கத்தாவின் புதிய காவல் துறை ஆணையராக கூடுதல் காவல் துறை தலைவர் திரு அனுஜ் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள திரு ராஜீவ் குமார் மாநில அரசால் நியமிக்கப்பட்ட சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்கின் விசாரணை குழுவின் தலைவராக செயல்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது

ஸ்மார்ட் போன்களில் எண் ஐந்து அல்லது எண் ஒன்பது ஆகியவற்றை நீண்ட நேரம் அழுத்தினாலே அது அவசர சேவையாக கருதப்படும் அவசர் செயல்பாட்டு மையம் ஒவ்வொரு மாவட்ட காவல் துறை தலைமையகத்திற்கு உடனடி தகவலை தெரியப்படுத்தும் என்றும் அவசர உதவி வாகனங்கள் விரைந்து வந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்நிகழ்ச்சியில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருமதி மேனகா காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சத்ரபதி சிவாஜியின் பிறந்தநாள் இன்று மகாராஷ்டிர மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது சமூக மற்றும் கவாச்சார அமைப்புகள் கல்வி நிறுவனங்கள் அரசு அலுவலகங்கள் ஆகியவற்றில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன சிவாஜியின் பிறந்தநாள் குறித்து டுவிட் செய்துள்ள குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு சத்ரபதி சிவாஜி மிகப்பெரிய அரசர் என்று கூறியுள்ளார் அவருடைய போர் தந்திரம் நிர்வாகத் திறன் முற்போக்கு சிந்தனை பெண்களுக்கு அவர் அளித்த மரியாதை ஆகியவை போற்றப்படக்கூடியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சிவாஜியினுடைய வாழ்க்கை இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது டுவிட்டரில் உண்மைக்கும் நீதிக்கும் பாதுகாவலனாக விளங்கிய மிகப்பெரிய வீரர் சத்ரபதி சிவாஜி என்று புகழாரம் சூட்டியுள்ளார் சிமி என்று அழைக்கப்படும் இஸ்லாமிய மாணவர் அமைப்பின் நடவடிக்கைகளை தடை செய்ய மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அதிகாரம் அளித்துள்ளது இத்தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் அனுப்பியுள்ள கடிதத்தில் சிமி அமைப்பிள் மீதான தடை அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிமியினுடைய செயல்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்படவில்லை என்றால் அவர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபடக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது பெங்களுருவில் நாளை தொடங்க உள்ள விமான கண்காட்சியையொட்டி நடைபெற்ற ஒத்திகையின் போது இரண்டு சூரியகிரண் விமானங்கள் விபத்துக்குள்ளானதில் ஒரு விமானி உயிரிழந்தார் இரண்டு விமானிகள் காயமடைந்தனர் பார்வையாளர் ஒருவரும் காயமடைந்தார்

மத்திய பாதுகாப்பு துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உடனடியாக விபத்து நடைபெற்ற இடத்திற்கு சென்று பார்வையிட்டார் பின்னர் விபத்தில் காயமடைந்த விமானிகளை சந்தித்து ஆறுதல் கூறினார் இந்தியாவில் சாதாரண மனிதர்களை சாதனை மனிதர்களாக மாற்றும் விதத்தில் டிஜிட்டல் இந்தியா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று மத்திய சுட்டம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று சட்டம் தொடர்பான செயலியை வெளியிட்டு பேசிய அவர் டிஜிட்டல் இந்தியா திட்டம் சமூகத்தில் நிலவும் இடைவெளியை நீக்க உதவுவதாக கூறினார் தொழில்நுட்பங்கள் வாயிலாக மாற்றங்கள் நிகழ்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

தீவிரவாதம் என்பது இந்தியா இஸ்ரேல் ஆகிய நாடுகளை அதிகமாக பாதித்துள்ளதாக அவர் கூறினார் உலகில் அமைதி நிலவுவதற்கு இஸ்ரேல் தன்னால் இயன்ற முயற்சிகளை செய்து வருவதாகவும் இந்தியாவும் அதுபோல செயல்பட முடியும் என்றும் இஸ்ரேல் துதர் குறிப்பிட்டார்